பிரசார் பாரதியின் தன்னாட்சி அதிகாரம் தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று

பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க என்ற ஐ ஏ வுக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் உத்தரப் பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள சுட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பகுஜன் சமாஜ்கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமாஜ்வாதி கட்சியுடனான கூட்டணி முறிவு என்பது தற்காலிகமானது என்றும் எதிர்காலத்தில் திரு அகிலேஷ் யாதவுடன் தாம் இணைந்து செயல்டட வாய்ப்பு உள்ளது என்றும் கூறினார்

தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களில் சிலர் இன்று தங்களது பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டுள்ளனர்

ஃபோனி புயல் குறித்து துல்லியமாக கணித்துள்ளதை பாராட்டினார் நாடு முழுவதும் உள்ள சுமார் நான்கு கோடியே இருபது லட்சம் விவசாயிகள் தங்களது பயிர் சாகுபடி குறித்த ஆலோசனைகளை அந்தந்தப் பகுதியின் மொழிகளில் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் வானிலை குறித்த கணிப்புகளை வெளியிடுவதில் இந்தியாவை முதலிடத்தில் கொன்டுவர அதிகாரிகள் தீவிரமாக பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சுற்றுவாத்துறை அமைச்சராக திரு பிரகவாத் சிங் பட்டேல் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக் கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் புதிய இந்தியா என்னும் லட்சியத்தை எட்ட தமது அமைச்சகம் பாடுபடும் என்று தெரிவித்தார் கற்றுலாத்துறையை மேம்படுத்த கவாச்சார அடிப்படைகளை வலுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறிணர் அளவில் வேலைவாய்ப்பை வழங்கும் இந்தத் துறையை மேம்படுத்த அதிக முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதலும் இன்று தமது அமைச்சக பொறுப்பை ஏற்றுக் கொண்டார் தமது துறையில் அடுத்த ஐந்தாண்டுகளில் வேலை வாய்ப்புகளையும் உள்கட்டமைப்புகளையும் ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கம் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் கிராமப்புறங்களில் விவசாயிகளின் விளைப்பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்க உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக்கும் நோக்கத்துடன் உணவுப் பதப்படுத்தலுக்கு என தேசிய கொள்கையை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று அமைச்சர் கூறினார் பிரஸார் பாரதி ஒரு தன்னாட்சி அமைப்பாக தொடர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

இன்றைய டிஜிட்டல் உலகில் புதிய வாய்ப்புக்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தூர்தர்ஷனின் நம்பகத்தன்மை உயர்ந்துள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குறிப்பிட்டார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்களின் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் நாளை உலக கற்றுக்சூழல் தினம் கடைப்பிடிக்கப்படுவதையொட்டி இன்று புததில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து மரக்கள்றுகளை நட்டு அதனை கைபேசியில் பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றி விரிவான அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் தாங்கள் நடும் மரக்கன்றுகளை மக்கள் முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கற்றுக்சூழல் தினமான நாளை தாமும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில்தேவ் நடிகர் ஜாக்கி ஷெராப் ஆகியோர் மரக்கன்றுகளை சுற்றுகுழல் அமைச்சக வளாகத்தில் நட இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த ஆண்டு கற்றுச் சூழல் தினத்தின் கருப்பொருள் காற்றுமாக என்று கூறிய அவர் தற்போதைய சூழலில் காற்றுமாக மிகப்பெரிய சுகாதார சீர்கேட்டிற்கு காரணமாக உள்ளது என்று கூறினார் பக்கவாதம் சுவாசக் கோளாறுகளால் ஏற்படும் நோய்கள் நுரையீரல் புற்றுநோய் திடர் மாரடைப்பு ஆகியவற்றுக்கு காற்றுமாசே காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் காற்றமாக பருவநிலையின் அடிப்படையையே மாற்றி சுகாதார சீர்கேட்டிற்கு வழி வகுக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்தார் புதுச்சோி யூளியன் பிரதேசத்தில் அதினரப் போட்டியால் ஏற்பட்டுள்ள நிலை குறித்த வழக்கில் அப்பிரதேச முதலமைச்சர் திரு நாராயணசாமிக்கு உச்சநீதிமன்றம் இன்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

தீவிரவாத செயல்களுக்கு நிதி பட்டுவாாடா தொடர்பான வழக்கில் தொடர்புடைய பிரிவினைவாதிகள் மசரத் ஆலம் ஆசியா ஆந்திரபி ஷபீர் ஷா ஆகியோரை பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை என் ஐ ஏ வுக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

இந்த வழக்கில் தொடர்புடையவன் என்று கூறப்படுகிறது ஆசியா ஷா ஆகியோர் ஏற்கனவே என் ஐ ஏ காவலில் உள்ள நிலையில் ஆலம் மட்டும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து விசாணைக்காக கொண்டுவரப்பட்டான் என்று பிரிவினைவாதிகளுக்காக ஆஜான வழக்கறிஞர் திரு எம் எஸ் கான் கூறினார்

காணாமல் போன விமானத்தை கண்டுபிடிக்க ராணுவம் மற்றும் கடற்படையின் உதவிகளையும் விமானப்படை கோரியுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விமானப்படை துணை தளபதி திரு ராக்கேஷ் சிங் பட்டுரியாவுடன் இது தொடர்பாக தொடர்பு கொண்டு பேசினார் காணாமல்போள விமானத்தை தேடும் பணி குறித்து அமைச்சரிடம் விளக்கியதாகவும் இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் பாதுகாப்புடன்திரும்ப தாம் பிராத்திப்பதாக அளமச்சர் கூறியதாகவும் ஏர்மார்ஷல் திரு பட்டுரியா தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் கேரள மாநிலத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் நிபா வைரசால் பாதிக்கப்பட்டிருப்பதை அம்மாநில அரசு உறுதிப்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவரிடம் இருந்து பெறப்பட்ட ரத்த மாதிரிகளை புனேயில் உள்ள தேசிய ஆய்வுக் கூடத்தில் சோதித்து பார்த்தபோது அவருக்கு நிபா வைரஸ் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதுக கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி கே கே ஷைலஜா கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவர் கொச்சியில் உள்ள மருத்துவமளை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவருக்கு செயற்கை சுவாசக் கருவிகள் பொருத்தப்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார் இதற்கிடையே நிபா வைரஸ் பரவுவதைத் தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஆறு பேர் கொண்ட மத்தியக் குழு கேரளா சென்றடைந்துள்ளது

கார்டிஃப் ல் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்தது

அதனால் ஆட்டம் தடைபட்டுள்ளது சௌத்ஹாம்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது

இந்த உலகக் கோப்பைப் போட்டிகளில் இந்தியா பங்கேற்கும் முதல் ஆட்டமாகும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணணையை அகில இந்திய வானொலி நாளை முதல் ஒலிபரப்பவுள்ளது ஆகாஷவானியின் நேரடி வாணனையை முதன் முறையாக இணையதளம் வாயிலாக கேட்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரஸார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி கூறியுள்ளார்

இந்த உடை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் இரு அணிகளும் ஒரே நிறத்திலான ஆடைகளுடன் விளையாடுவதை தவிர்க்கும் வகையில் இந்த மாற்று உடை அறிமுகப்படுத்தப்படுகிறது